நாட்டில் தற்போதுள்ளகோவிட் நோய் தொற்றுநிலைமைகுறித்துபிரதமர் திருநரேந்திரமோடி அனைத்தமாநிலமுதலமைச்சா்களுடன் இன்று மாலைவிவாதிக்கவுள்ளார்

கோவிட் நோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்த ஜாா்க்கண்ட் மற்றும் மத்தியபிரதேசமாநிலஅரசகள் புதியவழிகாட்டுநெறிமுறைகளைஅறிவித்துள்ளது

அங்குஅனுப்பவுள்ளது இனிவிரிவானசெய்திகள் நாட்டில் தற்போதுள்ளகோவிட் நோய் தொற்றுநிலைமைகுறித்துபிரதமர் திருநரேந்திரமோடிஅனைத்தமாநிலமுதலமைச்சா்களுடன் இன்றுமாலைவிவாதிக்கவுள்ளார் புதிதாகநோய் தொற்றுஅதிகித்துவரும் சூழலில் இந்தகூட்டம் நடத்தப்படுகிறது மேலும் தற்போதுநடைமுறையில் உள்ளதடுப்பூசி இயக்கம் குறித்தும் காணொலிகாட்சிவாயிவான இந்தகூட்டத்தில் பிரதமர் விவாதிக்கவுள்ளார்

கோவிட் நோய் தொற்றைமுறியடிப்பதற்குகிடைத்துள்ளவழிவகைகளில் ஒன்றாகதடுப்பூசிஉள்ளதுஎன்று தடுப்பூசியைசெலுத்திக் கொண்டபின் அவர் தெரிவித்தார்

இதற்காககோ வின் இணையதளத்தில் பதிவு செய்துகொள்ளுமாறும் அவா் மக்களுக்குவேண்டுகோள் விடுத்தார்

தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவஉபகரணங்கள் உற்பத்தியில் குறிப்பாககோவிட் நோய் தொற்றுகாலத்தில் உலகிலேயேமிகவும் முக்கியமானநாடாகஉருவாகியுள்ளதுஎன்றுஅவர் கூறினார்

தொடர்பாகசம்பந்தப்பட்டமாநிலங்களின் இது சுகாதாரமற்றும் குடும்பநலதுறையின் முதன்மைசெயலாளா்களுக்கு மத்தியககாதாரத்துறையின் கூடுதல் செயலாளா் திருமனோகா் அக்நானிகடிதம் எழுதியுள்ளா்

கோவிட் நோய் தொற்றபரவலைகட்டுப்படுத்த ஜார்க்கண்ட் மாநிலஅரசு புதியவழிகாட்டுநெறிமுறைகளைஅறிவித்துள்ளது

மத்தியபிரதேசத்தில் அடுத்த மூன்றுமாதங்களுக்குஅரசுஅலுவலகங்கள் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமைவரைசெயல்படும் என்றுஅம்மாநிலஅரசுதெரிவித்துள்ளது மறு உத்தரவு வரும் வரைஅனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் மூன்றாவதுகட்டதிறன் மேம்பாட்டுதிட்டத்தில் உள்ளசிறப்பு அம்சங்கள் பற்றிவிழிப்புணா்வு ஏற்படுத்தமண்டலஅளவிலானமுதலாவதுபயிலரங்கு இன்றுநடத்தப்படுகிறது மதிதயதிறன் மேம்பாடுமற்றும் தொழில் முனைவோா் துறைசா்பில் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ள இந்தபயிலரங்கு சிக்கிம் மாநிலம் கங்காக்கி நடைபெறுகிறது அஸ்ஸாம் அருணாச்சலபிரதேசம் திரிபுரா உள்ளிட்டவடகிழக்குமாநிலங்களில் இந்ததிட்டத்தைதீவிரமாகஅமவ்படுத்தவது இந்தபயிலரங்கின் நோக்கமாகும் இந்ததிட்டம் தொடர்பானசவால்களை புரிந்துகொள்ளவும் சிறந்தநடைமுறைகளைகற்றுக் மேலும் கொள்ளவும் இந்தபயிலரங்கம் வழிவகுக்கும் ரானுவதலைமைதளபதிஜெனரல் எம் எம் நரவாணேஐந்துநாள் பயணமாக இன்று பங்ளாதேஷ் சென்றுள்ளார்

தொடர்ந்துஅவர் பங்ளாதேஷின் முப்படைதளபதிகளுடன் நேரடிபேச்சுவார்த்தையில் இதைத் ஈடுபடுவார் இந்தபயணத்தின் போது பங்கபந்தஷேக் முஜ்பூர் ரஹ்மான் நினைவு அருங்காட்சியகத்தையும் ஜெனரல் நரவாணேபார்வையிடுவார் வரும் ஞாயிற்றக்கிழமைடாக்காவில் நடைபெறவுள்ளஅமைதிக்கானஆதரவு செயல்பாடுகள் குறித்த ஐ நா கருத்தரங்கில் பங்கேற்கும் அவர் பங்ளாதேஷ் வெளியுறவு அமைச்சருடனும் கலந்துரையாடுவார் வந்தேமாதரம் தேசியபாடலைவழங்கிய பங்கிம் சந்திரசாட்டோபாத்தியாய வின் நினைவு தினம் இன்று அவுசரிக்கப்படுகிறது இதையொட்டிதமதுடுவிட்டர் பக்கத்தில் புகழஞ்சலிசெலுத்திடள்ளமத்தியதகவல் மற்றம் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஐவடேக்கா் நாடுஎப்போதும் அவருக்குகடமைப்பட்டுள்ளதுஎன்றுகூறியுள்ளார் ஐம்மு கஷ்மீரின் கற்றுலாசிறப்புகளைகண்டறியஉயர்நிலை குழு ஒன்றைமத்தியகற்றுலாஅமைச்சகம் அந்தபகுதிக்குஅனுப்பஉள்ளது

இவர்கள் ஜம்மு கஷ்மீர் அரசின் கற்றுலாத்துறைசம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடுவார்கள் வேலைவாய்ப்புக்குமுக்கியமானஆதராமாக கஷ்மீரில் இருப்பதுகற்றுலாஎன்பதால் அதனைமேம்படுத்தும் ஆலோசனைகளைபெறுவதற்காக இந்த குழு செல்லவிருக்கிறது கங்கக்கட்டணவசூலுக்குதேசியஅளவிலானகொள்கைபின்பற்றப்படவேண்டுமென்றுசென்னைஉயர்நீதிம ன்றம் தெரிவித்துள்ளது தாம்பரம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் உள்ளபரலூர் ஆத்துர் சுங்கக்சாவடிகளின் ஒப்பந்தகாலம் முடிவடைந்துவிட்டதால் கங்கக்கட்டணம் வசூலிக்கதடைவிதிக்கக்கோரிமனுதாக்கல் செய்யப்பட்டிரந்தது இந்தமனு இன்றுமீண்டும் விசாரணைக்குவந்தபோது சாதாரணமக்களும் எளிதில் அணுகும் வகையில் பாஸ்ட் டாக் முறை இருக்கவேண்டுமெனதலைமைநீதிபதிதிரு சஞ்ஜீவ் பானா்ஜி தலைமையிலானஅமா்வு தேசியநெடுஞ்சாலைகள் ஆணையத்தைஅறிவுறுத்தியது பின்னர் வழக்கின் அடுத்தவிசாரணையை இரண்டுவாரங்களுக்குநீதிபதிகள் ஒத்திவைத்தனர்